நிதின்கட்கரி இன்று சென்னையில் ஆய்வு செய்தாா்

நடவடிக்கைகளால் பொருளாதாரம் இயல்புநிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா்

ஜபிஎல் கிரிக்கெட்டில் இன்று பெங்களுரு மும்பை அணிகள் மோதுகின்றன

நிதின்கட்கரி இன்று சென்னையில் ஆய்வு செய்தாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தம்மை சந்தித்து இரண்டு நெடுஞ்சாலைகளை விரிவாக்கம் செய்ய கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தாா் நிலம் கையகப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களுக்கு விளரவில் தீர்வு காணப்படும் என முதலமைச்ச் தம்மிடம் அளித்ததாகவும் உறுதி திரு நிதின்கட்கரி கூறினார்

உறுப்பு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் அமைப்பாகவே ஷாங்னய் ஒத்துழைப்பு அமைப்பு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இம்மாநாட்டில் நான்கு முக்கிய ஆவணங்கள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன

வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்ச் திரு ஹர்தீப் சிங் பூரியும் இம்மாநாட்டில் உரையாற்றினார் கஜிகிஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா தஜுகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆகிய உறப்பு நாடுகளின் வெளியுறவு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக இந்த மாநாட்டில் பங்கேற்றனர் பீனா் சட்டப்பேரவைத் தேர்தலுக்னா முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடந்து முடிந்தது

கோவிட் பாதிப்பு உள்ள நிலையில் நடைபெறும் முதல் தேதல் இது என்பதால் நோய்த்தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்கான அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்றப்பட்டன அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உள்ள தேர்தல் பணியாளர்கள் வாக்காளர்கள் அனைவருக்கும் உடல்வெப்ப பரிசோதனை நடத்தப்பட்டது முகக்கவசம் அணிவது கைகளில் சானிடைசா்கள் பயன்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து வழினட்டு நெறிமுறைகளையும் பின்பற்றப்பட்டன

பத்தாவது இந்தியா பிரிட்டன் பொருளாதார மற்றும் நிதி ஆலோசனை கூட்டத்தில் நிதியமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று காணொலி வாயிலாக பங்கேற்றார்

இந்தியா பிரிட்டன் பொருளாதார உறவுகளின் முக்கியத்துவம் குறித்து அவர் தெரிவித்தார்

இருதரப்பிலும் மேற்கொள்ளப்பட்ட நேரடி அந்நிய முதலீடுகளால் ஒவ்வொரு நாட்டிலும் ஐந்து லட்சத்துக்கும் கூடுதலான நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டா்

சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இன்று முன்னாள் நிதி ஆணையா்கள் டாக்டர்

ரங்கராஜன் டாக்டர் விஜய் கேல்கள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளா்களாக பங்கு பெற்றனா்

தொலைமருத்துவ சேவைகளை வழங்குவதில் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளதாக மத்தியஅரசு கூறியுள்ளது

இதுவரை ஆறு லட்சம் தொலை மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த நோய் தொற்று தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மாநில அரசு மேற்கொன்ட நடவடிக்கைகளுக்கு பிரதமரே பாராட்டு தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார்

பிஜேபியின் தேசிய மகளிர் அணி தலைவராக திருமதி வானதி சீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனம் உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாக அக்கட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகம் மற்றும் கேரளத்தில் வடகிழக்குப் பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வுமையத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெிவித்துள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது